உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

ஆயுத உற்பத்தி பயங்கரவாத தடுப்பு ஆகிய நடவடிக்கைகளில் இந்தியாவும் செக் குடியரசும் கூட்டாக செயல்பட குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது

டெல்போத்ரோ ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர்

சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கவும் பயணச் செலவுகளை குறைக்கவும் ஏதுவாக மின்சார வாகனங்கள் அதிக அளவில் ஊக்குவிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தில்லியில் அவர் நேற்று தூய்மைப் பயணம் தொடர்பான முதலாவது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசுகையில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான சிறந்த ஆயுதமாக தூய்மையான எரிசக்தியின் பயன்பாடு திகழ்கிறது என்றார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அளிக்கும் வாய்ப்புக்களும் செக் குடியரசு நாட்டின் தொழில்நுட்ப மேம்பாடும் இருநாடுகளும் கூட்டாக செயல்படுவதற்கான வாய்ப்புக்களை அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் அந்நாட்டிற்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ராணுவ தளவாட உற்பத்தி வணிகம் பயங்கரவாதத்தை ஒழித்தல் போன்ற துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றார் செக் தலைநகர் ப்ராக்கில் நேற்றிரவு நடைபெற்ற வர்த்தகர்கள் மாநாட்டில் அவர் பேசுகையில் செக் குடியரசு ஆயுத உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் தொழில்தொடங்க முன்வருமாறு அழைப்பு விடுத்தார்

ராஜ்யவர்த்தன் சிங் ராத்தோர் கூறியிருக்கிறார் அவர் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் இளம் வீரர்கள் தங்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி விளையாட்டுத்துறையில் சாதிக்க முனைகிறார்கள் என்றும் எனவே அவர்களுக்கு உரிய ஊக்கம் அளிக்கப்பட வேண்டுமென்றும் கூறினார் விளையாட்டை மேம்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்று கூறிய அவர் இப்போது விளையாட்டுத்துறைக்கு நிதி என்பது ஒரு பிரச்னை அல்ல என்று குறிப்பிட்டார்

சிதம்பரம் கூறியிருக்கிறார் அக்கட்சியிள் முன்னாள் மத்திய அமைச்சரான திரு கபில் சிபல் எழுதிய நூலை தில்லியில் வெளியிட்ட பின் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் நால் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் புத்தகங்களை ஏந்த வேண்டிய மாணவர்கள் தங்கள் கைகளில் ஆயுதஙகளை சுமப்பது ஆபத்தானது என்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூறாண்டு கடந்த வைரவிழா நிகழ்ச்சியில் அவர் நேற்று பேசுகையில் மாணவர்கள் கல்வியில் கவனம் கெலுத்த வேண்டுமென்றும் சமூகப் பிரச்னைகளை உணர்ச்சிப்பூர்வமாகப் பார்க்காமல் அறிவுபூர்வமாக அனுக வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் வகிப்பதாக அவர் தெரிவித்தார் இந்திய இலங்கை மீனவர் பிரச்னை தொடர்பாக விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயகுமார் கூறியிருக்கிறார் நாகையில் அவர் நேற்று அதிபத்த நாயனார் ஆவணி திருவிழா அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலய விழா ஆகியவற்றில் பங்கேற்றார் அமைச்சர் திரு ஒ எஸ்மணியன் மற்றும் பலரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர்

ஜெயகுமார் கூறியுள்ளார் திருச்சியில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குட்கா விவகாரத்தில் சோதனை என்பது சிபிஐ க்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்றும் விசாரணை நிலையிலேயே அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பதவி விலகத் தேவையில்லை என்று தெரிவித்தார் திரையரங்குகளில் தின்பண்டங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலையைவிட கூடுதல் பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது

தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் நாளை மாலை சென்னையில் நடைபெறவுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனின் கருணை மனுவை மாநில ஆளுநர் பரிசீலிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது தீர்ப்பின் நகலை பெற்று முழு விவரம் அழிந்த பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது

பி தங்கமணி கூறியிருக்கிறார்

அடுத்த நான்கு ஆண்டுகளில் மாநில மின்வாரியம் தாமாகவே நான்காயிரம் மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார் அடுத்த இரண்டாண்டுகளுக்குள் முதற்கட்டமாக ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்

பேராலய கலையரங்கில் சிறப்பு கூட்டுத் திருப்பலி நடைபெற்றது வேளாங்கன்னி திருவிழாவிவை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்கள் மீதும் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பது பற்றி பரிசீலிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு

ஏற்கனவே இருநாடுகளும் பரஸ்பரம் இறக்குமதி பொருட்களுக்கு தலா ஐயாயிரம் கோடி டாலர் அளவுக்கு வரி விதித்துள்ளன

இருவரிச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்கம் ஆகிய பணிகளுக்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நாளை நடைபெறவுள்ளன

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நேற்று கரூரில் தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வு ரதத்தை தொடங்கி வைத்தார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமாகா விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் சாலை மேம்பாடு தெருவிளக்கு போன்ற திட்டப் பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மைச் செயலாளர் திரு ஹர்மந்தர் சிங் நேற்று ஆய்வு செய்தார்

இந்த ஆட்டத்துடன் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெறவுள்ள இங்கிலாந்து வீரர் அவாஸ்டேர் குக் அரை சதம் அடித்தார்

ஐஸ்ப்ரீத் பும்ரா ரவீந்திர ஐடேஜா ஆகியோர் தவா இரண்டு விக்கெட்டுக்களை வீழ்த்தினர் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் இறுதிப்போட்டியில் செரினா வில்லியம்ஸ் ஜப்பானின் நவோமி ஒசாகா வை எதிர்த்து ஆடவுள்ளார்